வேண்டாமென உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளாா்

நாட்டு மக்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டுமென இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது

புவனேஸ்வரில் இன்று நடைபெறவுள்ளது

தொற்று உருவெடுத்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது வன்முறையை துண்டும் வகையில் பரப்பப்படும் பொய்யாள தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாமென உள்துறை அமைச்சள் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் தில்லியில் நேரிட்ட வன்முறை குறித்து அதிகாரிகளுடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார் சில குழுக்கள் தவறாள பொய் தகவல்களை மக்களிடையே பரப்பி தேவையற்ற அச்சத்தை உருவாக்கி வருவதாகவும் மதத்தின் அடிப்படையில் பதற்ற நிலையை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் பொதுமக்கள் இதனை நம்ப வேண்டாமெனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தில்லியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க தில்லி காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறினார் நேற்று நடைபெற்ற ஆய்வு கூட்டத்தில் உள்துறை செயலாளர் திரு அஜய்குமார் பல்லா தில்லி காவல்துறை ஆணையர் திரு அமல்யா பட்நாயக் சுட்டம் ஒழுங்கு சிறப்பு ஆணையர் எஸ் என் புரீவத்ஸவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே வன்முறை நேரிட்ட வடகிழக்கு தில்லியில் கடந்த இரண்டு நாட்களில் எந்தவொரு வன்முறை சுப்பவமும் நிகழவில்லை என உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

பாதுகாப்பு பணியில் ஏழாயிரம் மத்திய துணை ரானுவ படையினர் ஈடுபட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பொதுமக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அமைதி ஏற்படுத்தும் குழுவின் கூட்டங்களை காவல்துறை நடத்தி வருகிறது வடகிழக்கு தில்லியில் நேரிட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்கு இரண்டு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து தில்லி காவல்துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்த விசாரணையை குற்றப்பிரிவிற்கு மாற்றியுள்ள தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு ஜாய் தெர்கி தலைமையில் ஒரு குழுவையும் மற்றொரு குழு துணை ஆணையர் திரு ராஜேஷ் டியோ தலைமையிலும் அமைந்துள்ளது ஒவ்வொரு குழுவிலும் நான்கு உதவி ஆணையா்கள் அவா்களுக்கு கீழ் மூன்று ஆய்வாளா்கள் நான்கு உதவி ஆய்வாளர்கள் மூன்று தலைமை காவலர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த சிறப்பு புலனாய்வு குழுக்கள் உரிய விசாரணையை மேற்கொள்ளும் என்று தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது அண்டைநாடுகளின் உள் விவகாரங்களில் தலையீடுவதை விடுத்து பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டுமென இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது

குடியுரிமை திருத்த சுட்டம் குறித்து பாகிஸ்தான் எழுப்பிய கேள்விகளுக்கு இந்தியா சார்பில் தக்க பதலடி வழங்கப்பட்டது தனது நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் உட்பட அனைத்து மக்களின் நலன் குறித்து பாகிஸ்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தீவிரவாத குழுக்களின் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது அந்நாட்டில் தவறான அரசு நிர்வாகம் காரணமாக சிறபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது காஷ்மீர் மக்களை திசைதிருப்ப ஏராளமான முயற்சிகள் சமூக விரோத சக்திகளால் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவை அனைத்தையும் புறம் தள்ளி தற்போது அங்கு அமைதியாள சூழ்நிலை நிலவி வருவதாக இந்தியா கூறியுள்ளது காஷ்மீரை வளர்ச்சி பாதையில் கொண்டுசெல்ல மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இந்தியா தெரிவித்துள்ளது மியான்மருடனான நட்புறவுக்கு இந்தியா அதிகம் முக்கியத்துவம் அளித்து வருவதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

இந்நதியாவின் அண்டை நாடான மியான்மருடன் இதயப்பூர்வமான நட்பறவை மேம்படுத்த விரும்புவதாக குடியரசுத்தலைவர் அப்போது தெரிவித்தார் குறிப்பாக ளிசக்தி போக்குவரத்து டிஜிட்டல் இணைப்பு சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் அந்நாட்டுடன் நட்புறவை மேலும் மேம்படுத்த விரும்புவதாக குயடிரசுத்தலைவர் கூறியுள்ளார் முன்னதாக புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி யுடன் மியான்மர் அதிபர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் இருநாடுகளுக்கிடையே ளிசக்தி தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் பத்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கற்பதற்காக இன்று ஜார்கண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் ஜார்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று நடைபெறவுள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் உரையாற்றுகிறார் நாளை கும்லா மாவட்டத்தில் உள்ள பிஷன்பூரில் விகாஸ் பாரதி பள்ளிக்கு குடியரகத்தலைவர் செல்லவுள்ளார் மேலும் வரும் திங்கட்கிழமை சத்தீஷ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் உள்ள குரு காசிதாஸ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் உரையாற்றவுள்ளார்

பீகார் ஜார்கண்ட் ஒடிசா மற்றும் மேற்குவங்க மாநிலங்களின் முதலமைச்சா்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளனா் அவாகளுடன் மாநில அமைச்சர்களும் ஆவோசனையில் உடனிருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதவிர மூத்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இப்பிராந்தியத்தில் நிலவும் விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர்

வடகிழக்கு மாநிலங்கள் வளா்ச்சித்துறை அமைச்சகத்தின் நடவடிக்கைகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சா் திரு ஜிதேந்தா் சிங் நேற்று ஆய்வு செய்தாா் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் அத்துறை செயலாளர் திரு இந்தர்ஜித் சிங் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மூங்கில் பண்ணைகள் அமைக்கவும் தொழில்நுட்ப மையங்கள் ஏற்படுத்தவும் அம்மாநிலத்துடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தித்துறையில் முக்கிய ஏற்றுமதி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா்

புதுதில்லியில் மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு ஹர்சிம்ரத் கவுர் பாதல் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சகங்களுக்கிடையேயான ஒப்புதல் வழங்கும் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது

வேலைவாய்ப்பை அடிப்படையாகக் கொண்டு தொழில்நுட்ப கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட வேண்டுமென ஜம்மு காஷ்மீர் துணை நிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர மோமு தெரிவித்துள்ளார் ஜம்முவில் தொழில்நுட்ப கல்வித்துறை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் வேலைவாய்ப்பை மேம்படுத்த இது உதவும் என்று கூறினார்

இதனிடையே சவுதி அரேபியாவில் முக்கிய வழிபாட்டு ஸ்தலங்கள் மூடப்பட்டுள்ளன அண்டை நாடான ஈரானில் இந்த வைரஸ் தாக்குதல் அதிகரித்துள்ளதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்டட்டுள்ளது ஜப்பான் மற்றும் ஈராக்கில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன இது தவிர தென்கொரியா மற்றும் இத்தாலியில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளது

அமெிக்கா தாலிபான் இடையே மேற்கொள்ளப்படவுள்ள அமைதி ஒப்பந்த கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் இந்தியாவின் சார்பில் கத்தாருக்கான இந்திய தூதர் பங்கேற்கவுள்ளார் தோஹாவில் நாளை அமெிக்கா தாலிபான் இடையே அமைதி ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகவுள்ளது